ஆணையர் திரு ஓ பிராவத் தலைமையிலான குழு ராய்ப்பூரில் ஆய்வு மேற்கொண்டுவருகிறது

இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

என்றுஅந்நாட்டுஅதிபர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்குபருவமழை இன்றுதொடங்கியது

கிரிக்கெட் போட்டி இன்றுதிருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் சத்தீஸ்கள் சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துதலைமைதேர்தல் ஆணையர் திரு ஒ பிராவத் இன்றுஆய்வு மேற்கொள்கிறார் ராய்பூரில் நடைபெறட்ள்ள இந்தஆய்வு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் இதேபோல் மாவட்டதேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைஅதிகாரிகளுடனும் அவர் ஆய்வு மேற்கொள்ளஉள்ளார்

பரிசீலனைக்குஎடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களைவிலக்கிக் கொள்ளவரும் திங்கட்கிழமைகடைசிநாளாகும்

பட்காம் மாவட்டத்திற்குட்பட்டபகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாககிடைத்ததகவலைஅடுத்துபாதுகாப்பு படையினர் அப்பகுதியைசுற்றிவலைத்தனர் இதனைஅடுத்து இருதரப்பினருக்கும் இடையேதுப்பாக்கி சூடு நடைபெற்றது இதில் தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லபட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

கேரளா ஹரியானா சத்தீஸ்கர் கர்நாடாகா மத்தியபிரதேஷ் ஆகியமாநிலங்கள் உருவானதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது இதனையொட்டிஅம்மாநிலங்களின் மக்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளாா் இந்தமாநிலங்களைச் சேர்ந்தமக்களுக்குவளமும் முன்னேற்றமும் ஏற்படதாம் வாழ்த்துவதாகபிரதமர் குறிப்பிடுகிறார்

இந்தியாவிலகடந்தநானகரை ஆண்டுகளாகமேற்கொள்ளபட்டுவரும் பொருளாதாரசீர்திருத்தநடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் தொடங்குவதற்குஉகந்தநாடுபட்டியிலில் இந்தியாவெகுவாகமுன்னேறியிருப்பதையும் தொழில் திருவெங்கையாநாயுடு சுட்டிக்காட்டினார்

பொருளாதாரசீர்திருத்தநடவடிக்கைகள் மூலம் இது சாத்தியமானதாகதொழில் மற்றம் வா்த்தகத்துறைஅமைச்சா் திருசுரேஷ்பிரபு கருத்துதெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் வடகிழக்குபருவமழை இன்றுதொடங்கியுள்ளது

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலம் முழுவதம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகக் கூறினார்

இலங்கைநாடாளுமன்றகூட்டம் வரும் திங்கட்கிழமைநடைபெறும் எ்ன்றுஅந்நாட்டுஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனாஅறிவித்துள்ளார் நேற்றுகொழும்பில் அந்நாட்டுநாடாளுமன்றஅவைத் தலைவருடன் நடத்திய ஆலோசனைக்குபின்னர் அவர் இதற்கானஅறிவிப்பைவெளியிட்டார்

பகலிரவு ஆட்டமாகநடைபெறஉள்ள இப்போட்டிபிற்பகல் ஒன்றரைமணிக்குதொடங்குகிறது